மேற்கொண்ட முயற்சியை இந்தியா முறியடித்தது அந்நாட்டு விமானப்படை விமானமும் சுட்டுவீழ்த்தப்பட்டது

இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன

நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்று அமெரிக்கா அந்நாட்டை வலியுறுத்தியுள்ளது

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

நம் நாட்டின் ரானுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் நமது படைகளின் தீவிர கண்காணிப்பு பணிகள் காரணமாக பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத முகாமை இந்திய விமானப் படை நேற்று தாக்கியதை அடுத்து பாகிஸ்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் போர் விமானம் ஒன்றை இந்திய விமானப் படை சுட்டுவீழ்த்தியதாகவும் அவர் கூறினார்

இதன் விமானி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த விமாளி தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளதாகவும் அதன் உண்மைத்தன்மையை அறிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரவீஷ் குமார் தெரிவித்தார் காணாமல் போன விமானி சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தாம்பரம் விமானப் படை தளத்தில் பயிற்சி பெற்றவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக எல்லை பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசின் உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உளவுப் பிரிவு தலைவர் மற்றும் பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் துணை துதரை சம்மன் செய்த மத்திய அரசு நம் நாட்டு ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை தாக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது

இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கிடையே புல்வாமா தாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் சுப்ரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் மனைவிக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வழங்கினார் ஜெய்ஷ் ஏ முகம்மது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நேற்று நடத்திய தாக்குதலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று பாராட்டு தெரிவித்துள்ளன

புல்வாமாவில் பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த சி ஆர் பி எஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் இந்த தீவிரவாத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தன எல்லைக்கப்பாலிலிருந்து வரும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு இந்திய விமானப்படை மேற்கொண்ட பதில் நடவடிக்கையும் சிறப்பானது என்று தெரிவிக்கப்பட்டது வீரமரணமடைந்தவர்களின் தியாகத்தை ஆளும் கட்சியினர் அரசியலாக்கக்கூடாது என்று அரசியல் தேவைகளுக்காக தேசப்பாதுகாப்பை கைவிடக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக நமது பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று எதிர்கட்சிகள் கூறியுள்ளன புல்வாமா பயங்கரவாத தாக்குதலையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அளைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன பாகிஸ்தானின் தவறான செயல்பாடுகளை கண்டிப்பதாக கூறிய எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தான் பகுதியில் கைதசெய்யப்பட்ட இந்திய விமானப்படை விமானியின் பாதுகாப்பை நாடு உறுதிசெய்யவேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாங்டர் மன்மோகன்சிங் ஐக்கிய முற்போக்குக்கூட்டணித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தாபாளர்ஜி ஆந்திப்பிரதேச முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித்தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் திரு சீத்தாராதம் பெச்சூரி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் திமுக சார்பில் திருச்சி சிவா உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர் பாகிஸ்தான் தனது சொந்த மண்ணில் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பாகிஸ்தான் வெளியுறவுத் துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்திய விமானப் படையினர் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எந்தவொரு ரானுவ நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜையும் தொடர்பு கொண்டு பேசிய திரு பாம்பியோ இந்தியா அமெரிக்கா இடையியே பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பு குறித்தும் பேசினார் ஆசிய மண்டலத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயல்பட செயல்பட வேண்டும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் முக்கிய பங்காற்றவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவை ஒட்டி விருதுகளை வழங்கி பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு தொகுதிகளிலும் சிறப்பாக செயலாற்றுவதற்கான ஆற்றல் இளைய சமுதாயத்தினரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார் இளைஞர்கள் தகவல் பரிமாற்றத்தில் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பல்வேறு விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் விவாதித்தால்தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தங்களுடைய குரல் நன்றாக இருக்கிறதா என்பதை பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் விவாதிக்கும் கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமானதாகவும் செயல்திறன் மிக்கதாகவும் இருக்கவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டார்

தூய்மை கங்கை இயக்க நிகழ்ச்சியில் பேசிய திரு அருண்ஜேட்வி எதிர்கால சந்ததியினர் கங்கை இயக்கத்தை பற்றி அறிந்துகொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் என்று குறிப்பிட்டார் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்கள் மற்றம் கிராமப்பற குகாதார திட்டங்கள் முழுவீச்சில் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஒருகோடி மக்கள் தூய்மை கங்கை இயக்கத்திற்கு பங்களித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார்

இந்தவழக்கை விசாரித்த தனி நீதிபதி திரு அரவிந்த்குமார் சக்சேனாவிள் கோரிக்கை குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டார் விசாரணையை நாளை தினத்திற்கு ஒத்திவைத்தும் நீதிபதி உத்தரவிட்டார் நாட்டின் எல்லைப்பகுதியில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில்கொண்டு ஸ்ரீநகர் ஜம்மு லே பதான்கோட் அமிரிட்சர் காகல் புன்தர் ஆகிய விமானநிலையங்களில் இன்று காலை முதல் பொதுமக்கள் பயணசேவையை ரத்து செய்திருந்தனர் இன்று பிற்பகல் மத்தியஅரசின் உத்தரவையடுத்து மீண்டும் சிவில் விமானப்போக்குவரத்து தொடங்கப்பட்டது

புத்தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மனுபாக்கர் சௌரவ் சௌத்ரி இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது இப்போட்டியின் பதக்கப் பட்டியலில் இந்தியாவும் ஹங்கேரியும் தலா மூன்று தங்கப் பதக்கத்துடன் முதலிடத்தில் உள்ளன

ஜெர்மன் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார்